இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

மாநிலம் பல்வேறுகறைகளில் பின்தங்கிவிட்டதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்கள்ளார்

இந்தியாவுக்குஎதிரான மூன்றாவதுடிவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டயில் இங்கிலாந்துளட்டுவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது விவசாயிகளின் கோரிக்கையைஏற்றுகாவிரிடெல்டாமாவட்டங்களைபாதுகாக்கப்பட்டவேளாண் மண்டலமாக அறிவித்த அரசு அஇஅதிமுகஅரசுஎன்றுஅக்கட்சியின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் ஒரத்தநாடுதொகுதியில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணைகால்வாய் புனரமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டுதற்போதநடைபெற்றுவருகிறதுஎன்றுகூறினார் விவசாயிகள் ஏற்றம் பெறவேண்டும் என்பதற்காகவிஞ்ஞான பூர்வமானமுறையில் உழவன் செயலிவழங்கப்பட்டுள்ளதுஎன்றும் இதன் மூலம் சாகுபடிக்குத் தேவையானதகவல்களைசெல்போன் மூலமாகவிவசாயிகள் அறிந்தகொள்ளும் நிலைஏற்பட்டுள்ளதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார்

திருச்செங்கோடு நாமக்கல் ராசிபுரத்தில் புறவழிச்சாலைஅமைக்கப்படும் என்றம் லாரிதொழிலாளர்களுக்குதனிநலவாரியம் அமைக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதிஅளித்தார் சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் ஜவுளி பூங்காவும் வாழப்பாடியில் மகளிர் அரசுகலைஅறிவியல் கல்லூரியும் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

திருநெல்வேலியில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

பெட்ரோல் டீசல் விலைகளை ஐிஎஸ்டிவரியின்கீம் கொண்டுவந்தால் கணிசமாகவிலைகுறையவாய்ப்புள்ளதுஎன்றும் ஆனால் சிலமாநிலஅரசுகள் இதற்குஒத்துழைக்கமறுத்துவருவதாகவும் அவர் குறைகூறினார் பாமகதலைவர் திரு ஜி கேமணிபெண்ணாகரம் ்சுட்டமன்றதொகுதியில் நேற்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

புதுச்சேரிசுட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி காங்கிரஸ் அஇஅதிமுகவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

இதில் முன்னாள் முதலமைச்சர் திருவிநாராயணசாமிபெயர் இடம்பெறவில்லை அஇஅதிமுகவில் போட்டியிடும் ஐந்துவேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

இதற்கானமசோதாநடப்பு நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றுகூறினார் இந்தநிறுவனத்தின் சார்பில் பங்குகளைவெளியிடஅரசுதிட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்துபொதுத்துறை வங்கிகளும் தனியார் மயமாக்க்ப்படமாட்டாதுஎன்றுமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சில வங்கிகள் தனியார் மயமாக்கப்பட்டாலும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றுஉறுதியளித்தார்

பாகிஸ்தானில் கூட்டாட்சிதத்துவமும் நாடாளுமன்ற ஐனநாயகமும் சிதைக்கப்பட்டுவருவதாகபாகிஸ்தான் நாடாளுமன்றஉறுப்பினர் திருமியான் ராஸாரப்பானிகூறியுள்ளார்

தில்லிபள்ளிக்கல்விவாரியம் எனதனிவாரியம் ஒன்றுஅமைக்கப்படும் என்றுதில்லிமுதலமைச்சர் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் கயாவில் மத்தியரிசர்வ் காவல் படையினருடன் நடந்தமோதலில் நக்ஸல் தீவிரவாதிகள் நான்குபேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் சென்னைசென்ட்ரல் திருப்பதி இடையேமுழுவதும் முன்பதிவு செய்யப்பட்டசிறப்புக் கட்டண சிறப்பு ரயில் அடுத்தமாதம் ஒன்றாம் முதல் இயக்கப்படும் என்றுதெற்குரயில்வேஅறிவித்துள்ளது

இந்தியாவுக்குஎதிரான மூன்றாவதுடிவெண்டிடுவெண்டிகிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துஎட்டுவிக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது